முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார்

வழங்கப்படுகிறது

அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதுதொடர்பாக பேரவையில் இன்று விளக்கம் அளித்த அவர் மத்திய அரசின் நிதி ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு கூடியவரை முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார்

சென்னையில் மேம்பாலத் திட்டங்கள் சுரங்கப்பாதை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி சில இடங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாலும் கையகப்படுத்த வேண்டிய நிலங்களின் உரிமையாளரகள் நீதிமன்றங்களை நாடியிருப்பதாலும் பணிகளில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூட்டிகாட்டினார் முதலமைச்சரின் பொறுப்பில் இருக்கும் பொதுப் பணித் துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஆகியவற்றுக்கான மானியக்கோரிக்கை மீதான அறிவிப்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவையில் இன்று வெளியிட்டார் கண்டலேறு கால்வாய் உளுந்தூர்பேட்டை மற்றும் பண்ருட்டி வட்டத்தில் உள்ள மலட்டாறு கால்வாய் அயன்பாப்பாகுடி கண்மாய் உள்ளிட்ட கால்வாய்கள் ஏரிகள் அணைகள் ஆகியவை புனரமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் ஆம்பூரில் பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைப்பது நீர்நிலைகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வது பொதுப் பணித்துறை அலுவலங்களுக்கு புதிய கணினிகள் வழங்கப்பட்டு கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் பொதுப் பணித்துறை மாளியக் கோரிக்கையில் முதலமைச்சர் அறிவித்தார் திட்டக்குடி பெரம்பலூர் ராசிபுரம் உதகை குன்னூர் பட்டுக்கோட்டை சாத்தான்குளம் விருதுநகர் ஆகிய இடங்களில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்படும்

காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் வேலூர் கரூர் திருத்தணி ஆகிய இடங்களில் புதிய ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்படும் மேம்பட்ட சாலை பராமரிப்புக்காக இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படும் பாலங்களின் நிலை குறித்து அறிவதற்கு தகவல் கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பள உள்ளிட்ட அறிவிப்புகளை நெடுஞ்சாலை மற்றும் சிறுதுறைமுகங்கள் துறை மானியக்கோரிக்கை மீது திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் கோவை மாநகரில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த சும்பவம் தொடர்பாக சுட்டப்பேரவையில் இன்று எதிர்கட்சிகள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற கல்லூரி நிர்வாகம் சம்பவம் தொடர்பாக காவல் துறைக்கு புகார் அளித்திருப்பதாக கூறினார் மாநில அரசு பத்திரிக்கை சுதந்திரத்திற்கு எதிரானது அல்ல என்றும் ஜனநாயக நெறிமுறைகளை பாதுகாப்பதில் மாண்புடன் நடந்துகொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சியின் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற்றுக்கொள்ளுமாறு எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன இத்தொடர்பாக பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் பறிபோகியிருப்பதாகவும் எதிர்கட்சித் தலைவர்கள் மீது அவதுறாக கருத்துக்களை பரப்பும் தொலைகாட்சி மற்றும் சமூக ஊடகங்களின் மீது மாநில அரசு நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்றார்

வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இதனை முன்மொழிந்தார்

குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி அவர்களுக்கு கல்விச்செல்வம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் குழந்தை தொழிலாளர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு கல்வி சிறப்பு பயிற்சி சீருடை புத்தகங்கள் உள்ளிட்ட் பல உதவிகளை மாநில அரசு வழங்கி வருவதாகவும் அரசின் முயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி கோவை தேளி திண்டுக்கல் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மற்ற மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

துத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டெர்வைட் ஆலை மூடப்பட்டிருப்பதால் வேலை இழந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க உதவும் வகையில் புதிய இணையதள சேவை ஒரிரு நாட்களில் தொடங்கப்படும் என்றார் காவல் துறையினர் ஆதாரம் இன்றி யாரையும் கைது செய்யக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்